நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

திட்டங்களை கொண்டு வர முடிந்ததாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தள்ளார்

மணியுடன் நிறைவடைந்தது

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் தங்களது கூட்டணி வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டனி வாரிக அரசியலை நம்பி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்காமல் பேசி வருபவர்களால் அவர்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் எப்படி செயல்பட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஏறை எளிய நலிவற்ற மக்கள் மற்றம் பெண்கள் பாதகாப்பாக வாழ அஇஅதிமுக பிஜேபி கூட்டனிக்கு வாய்ப்பளிக்குமாறு திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் மத்திய அரசோடு அஇஅதிமுக அரசு இணக்கமாக செயல்பட்டதால்தான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வர முடிந்ததாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஏழை மக்கள் மற்றம் மானவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களை அப்போது அவர் பட்டியலிட்டார் விலையில்லா மடிக்கனினி போன்ற திட்டங்களால் கல்வித் தரம் உயர்ந்து மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதைஅவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை ஒரேநாளில் பெறுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆவணசெய்ததாக கூறினார் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் நலிவுற்ற மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அஇஅதிமுக கூட்டனிக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

தடுப்பூசி தொடர்பான வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் தடுப்பூசி செலுத்திக்கொள்வதன் மூலம் தொற்றில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிக குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஃபருக் அப்துல்ள விரைவில் பூரண குணமடைய தாம் பிராத்திப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி தெிவித்துள்ளார் பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பிரான்ஸ் இடையேயான கடற்பளட கூட்டுப் பயிற்சி வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அடுத்தமாதம் நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கடற்படையினர் பங்கேற்கும் இந்த கூட்டுப்பயிற்சியில் முதன்முறையாக இந்தியா பங்கேற்க உள்ளது

இதில் பிஜேபி

இதனிடையே ஒரேகட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நளடபெற உள்ள தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரி யூளியன்பிரதேசத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது தமிழகத்தில் தபால் வாக்குகளை பதிவு செயயும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

இதனிடயே வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒருவார ஊலம் உள்ள நிலையில் ஊடக கண்ணனிப்புக் குழுவின் முள்அனுமதி பெறாத விளம்பரங்கள் வேட்பாளரின் செலவினத்தில் சேர்க்கப்படும் என்று சென்னை தேர்தல் அதிகரி திரு பிரகாஷ் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகளில் வெளியாகும் விளம்பரங்கள் தொலைபேசி மூலம் அனுப்பப்படும் தொகுப்பு குறஞ்செய்திகள் மற்றும் உரையாடல் போன்றவை கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார் பணம் கொடுத்து வெளியிடப்படும் செய்திகள் குறித்து செலவினப் பார்வையாளர்களும் ஊடக கண்ணனிப்புப் பிரிவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் செயல்கள் ஏற்படாத வண்ணம் ஊடகங்கள் கவனத்துடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பரிசோதனைகள் தனிமைப்படுத்துதல் நோய் தொடர்பை கண்டறிதல் உள்ளிட்ட பனிகளில் கவனம் செலுத்துமாறு மாநில அரக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுனதாரத்துறை செயலர் திரு

மக்கள் நெருக்கம் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகப்படுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய இரன்டு தடுப்புப் மருந்துகளும் சிறப்பாக செயல்படுவதாக அவர் கூறினார்

ராஜேஷ் பூஷன் தெரிவித்தாா்